பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐந்து நாள் அரசு முறை பயணமாக நாளை ஸ்வீடன் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு புறப்படுகிறார்

முதலமைச்சர் திரு

தமிழகத்தில் தேவையான மின்உற்பத்தி செய்யப்படுவதால் மின்வெட்டு இருக்காது என மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி ஸ்வீடன் பிரிட்டன் நாடுகளுக்கு ஐந்துநாள் அரசு முறை பயணமாக நாளை புறப்படுகிறார் முதற்கட்டமாக ஸ்வீடன் தலைநகர் ளுவழஉமாழடஅல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இந்தோ நார்டிக் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் இந்த உச்சிமாநாட்டின்போது ஸ்வீடன் நார்வே ஃபின்லாந்து டென்மார்க் ஐஸ்லாண்டு உள்ளிட்ட நார்டிக் நாடுகளுடன் வர்த்தகம் முதலீடு சுற்றுச்சூழல் எரிசக்தி பருவநிலை மாற்றம் போன்றவை குறித்து முக்கியமாக அவர் விவாதிக்கிறார் இதனை தொடர்ந்து லண்டன் செல்லும் பிரதமர் காமன்வெல்த் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரிட்டன் பிரதமர் தெரசாமே யுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிக்கும் அவர் தொழில்கூட்டமைப்பு வர்த்தக மாநாட்டிலும் உரையாற்றுகிறார்

எடப்பாடி கே

துணை முதலமைச்சர் திரு

வளர்மதி திருச்சி பூமாலை வணிக வளாகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி ஆகியோர் இன்று தொடங்கிவைத்தனர்

ராஜாமணி திருச்சி செய்திப்பிரிவிடம் தெரிவித்தார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகள் கேட்டு தீர்க்கப்படும் மக்களை தேடி அரசு எனும் முறையினை இன்று தொடங்கிவைத்து பேசிய அமைச்சர் ஒசூர் பகுதியில் தரமான சாலை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பாகலூர் சாலையில் உள்ள வார்டுகளில் அடிப்படை வசதிகள் குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்

அரசு விதிமுறைகளின்படி ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு காமராஜ் திரு

மணியன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கணேஷ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

அருண்ஜேட்லி மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார் குடியரசு துணை தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கைய நாயுடு அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

ருருரு தங்கமணி சரோஜா தமிழகத்தில் மின்வெட்டு ஏற்படாத வகையில் தேவையான அளவிற்கு மின்உற்பத்தி செய்யப்படுவதாக மாநில மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலக கட்டிடங்களுக்கான பூமி பூஜையில் கலந்துகொண்டு பேசியஅவர் கிராம் ஸ்வராஜ் அபியான் திட்டத்தின்கீழ் மானிய விலையில் டுநுனு டீரடடி கள் விற்பனை நேற்று தொடங்கப்பட்டதையடுத்து பெருமளவில் மின்சாரத்தை சேமிக்க இயலும் என்றார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் தமிழகஅரசு முழுவீச்சில் செயல்படவில்லை என்ற எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் மறுத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்

ருருரு விபத்து வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே கடத்தேரி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி வந்துகொண்டிருந்த கார் இரு சக்கர வாகனம் மீது மோதியதில் இவ்விபத்து நேரிட்டது

இதையொட்டி மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் முகூர்த்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது

இதனிடையே மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வரும் புதன்கிழமை தொடங்குகிறது

மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னா நேவால் தங்கப்பதக்கமும் எதிர்த்து விளையாடிய பி

மகளிர் இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தீபிகா பலீகல் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது ஆடவர் ஒற்றையர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழக வீரர் சரத் கமல் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார்

நிறைவு விழாவில் குத்துச்சண்டை வீராங்கணை மேரிகோம் தலைமையில் இந்திய வீர வீராங்கனைகள் அணிவகுப்பில் பங்கேற்கின்றனர்